தமிழகத்தில் விவசாயத்தை பாதிக்கும் எந்த ஒரு திட்டமும் செயல்படுத்தப்பட மாட்டாது என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

மத்திய மாநில அரசு திட்டங்களை பயன்படுத்தி பழங்குடியினர் தங்களது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் தெரிவித்துள்ளார்

தொடங்குகின்றன

எடப்பாடி கே

சேலம் விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட திட்டங்களும் செயல்படுத்தப்படாது என்று ஏற்கனவே விவசாயிகளுக்கு உறுதி அளித்திருப்பதாக சுட்டிக்காட்டினார்

கூடுதல் தண்ணீர் தேவைப்படும் பகுதிகளில் ரயில் மூலம் தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் கூறினார்

தமிழகத்தில் அஇஅதிமுக கூட்டணி அனைத்து தொகுதிகளிலும் வெற்றிபெறும் என்று முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார்

வேலூர் மாவட்டம் அரக்கோணம் மக்களவை தொகுதி மற்றும் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி வாக்குகள் ராணிப்பேட்டை பொறியியல் கல்லூரியிலும் ஆம்பூர் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதிகளுக்கு பதிவான வாக்குகள் வேலூர் தந்தை பெரியார் பொறியியல் கல்லூரியில் எண்ணப்படுகின்றன சேலம் மக்களவை தொகுதி வாக்குகள் பொறியியல் அரசு கல்லூரியிலும் சிவகங்கை மக்களவை தொகுதி மற்றும் மானாமதுரை சட்டமன்ற இடைத்தேர்தல் வாக்குகள் காரைக்குடி அழகப்பா அரசு பொறியியல் கல்லூரி வளாகத்திலும் எண்ணப்படுகின்றன தஞ்சை மக்களவை தொகுதி மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல் வாக்கு எண்ணும் பணிகள் குந்தவை நாச்சியார் அரசு மகளிர் கலைக்கல்லூரியிலும் எண்ணப்பட உள்ளன நெல்லை மக்களவை தொகுதி வாக்குகள் நெல்லை அரசு பொறியியல் கல்லூரியிலும் தென்காசி மக்களவை தொகுதி வாக்குகள் குற்றாலம் பராசக்தி மகளிர் கல்லூரியிலும் எண்ணப்படுகின்றன

நாமக்கல் மக்களவை தொகுதி வாக்குகள் திருச்செங்கோடு விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரியில் எண்ணப்படுகின்றன

பன்வாரிலால் புரோஹித் மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தும் பல்வேறு திட்டங்களை பயன்படுத்தி பழங்குடியினா் தங்களது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த முன்வரவேண்டும் என தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் தெரிவித்துள்ளார்

இந்நிகழ்ச்சியில் பழங்குடியினருக்கான நூல் ஒன்றையும் அவர் வெளியிட்டார்

ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ராக்கெட் விண்ணில் செலுத்தப்படுவதை பொதுமக்கள் பார்வையிட இஸ்ரோ சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது

முட்டம் உள்ளிட்ட கடல்பகுதிகளில் ஏற்றுமதி தரம் வாய்ந்த கல் இறால் உயர்ரக மீன்களின் பருவகாலம் தொடங்கியுள்ளது ஏற்றுமதி தரம் மிக்க இம்மீன்கள் அதிகளவு கிடைப்பதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்

டென்னிஸ் ரோமில் நடைபெற்ற இத்தாலி ஒப்பன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை ஸ்பெயினின் ர

பேல் நடால் வென்றுள்ளார்